மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான முதற்கட்ட கலந்தாய்வு வரும் ஒன்றாம் தேதி தொடங்கவுள்ளது

இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு கபீர்தாஸரின் கொள்கைகளை பின்பற்றி செயல்பட்டு வருதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

சமுதாயத்தில் பிளவு ஏற்படுத்தும் முயற்சியில் சில அமைப்புகள் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்ட திரு நரேந்திர மோடி இதபோன்ற பிரிவினைவாத சக்திகளை எதிர்கொள்ள கபீர்தாஸரின் போதனைகளை பரப்ப வேண்டியது அவசியம் என்றார் குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் மேற்கொள்ளப்பட்டு வந்த வளர்ச்சிப் பணிகளை நாட்டின் அனைத்துப் பகுதிகளுக்கும் விரிவுபடுத்த அரசு முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் இந்திய தொழில்நுட்ப கழகமான ஐடி யில் பட்டப்படிப்பை முடிக்கும் மாணவர்கள் புதிய தொழில்நட்பங்களைப் பயன்படுத்தி மக்களின் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்த முன்வருமாறு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஒழுக்கமான வாழ்க்கையை பின்பற்றி தோல்விகளைக் கண்டு துவண்டுவிடாமல் பெரிய அளவில் சாதனை படைக்க முன்வருமாறும் கேட்டுக் கொண்டார் தொழில்நட்ப வல்லுநர்கள் தாங்கள் பயின்ற பாடத்தை நாட்டிற்கும் மனித குலத்திற்கும் பயனளிக்கும் வகையில் சாதனைகளாக மாற்ற பாடுபடுவது அவசியம் என்றும் தெரிவித்தார் இந்தியாவில் மொழி கலாச்சாரம் நாகரீகம் போன்றவை மாறுபட்டு இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பவர்கள்தான் இந்திய மக்கள் என மத்திய தொலைத் தொடர்பு மற்றும் ரயில்வே துறை இணையமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார்

கல்லூரிகள் கல்விக்கு களங்கரை விளக்கமாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் மத்திய நிதி மற்றம் கப்பல் துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்துகொண்டனர் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒரு கோடி ருபாய் செலவில் எம்ஜிஆர் பெயரில் தமிழ் இருக்கை ஏற்படுத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா் சட்டப்பேரவையில் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கலை மற்றும் சமூகவியல் மேம்பாடு ஆய்வு இருக்கை என்ற பெயரில் ஒரு கோடி ரூபாய் வைப்புத் தொகையாக வைத்து தொடங்கப்படும் என்றார் வெளிநாடுகள் மற்றும் வெளிமாநிலங்களில் தமிழ் இருக்கைகள் ஏற்படுத்த ஆண்டுதோறும் ஐந்து கோடி ரூபாய் நிதிஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தேசிய வனக்கொள்கையில் கூறப்பட்டுள்ளபடி உயிர்பன்மையை பாதுகாத்தல் மக்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துதல் போன்ற அம்சங்களை உள்ளடக்கி இந்தக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் மூலம் அரசுக்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் கூடுதலாக வசூலாகியுள்ளதாக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத் துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி தெரிவித்துள்ளார்

வேலூர் மாவட்டம் அரக்கோணம் மற்றும் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஒருங்கிணைந்த வணிக வரி அலுவலக வளாகங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு கே சி வீரமணி தெரிவித்தார் வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த கொடை என்றும் அதனை சமுதாயத்திற்கு பலனளிக்கும் வகையில் பயன்படுத்துமாறும் ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கேட்டுக் கொண்டுள்ளார்

ஆட்டிஸம் குறைபாடு வாழ்நாள் முழுவதும் ஒரு சவாலாக இருக்கும் என்பதால் இதனை எதிர்கொள்வதற்கான புதிய வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இந்த குறைபாடு உடையவர்களுக்கு ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை அளிப்பதன் மூலம் பாதிப்புகளை குறைக்கலாம் என்றும் ஆளுநர் தெரிவித்தார்

வேலுமணி கூறியுள்ளார்

முந்தைய திமுக ஆட்சிக் காலத்திலேயே இதற்காக விரிவாள திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான கலந்தாலோசகரை நியமிக்க விளம்பரம் செய்யப்பட்டதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் நீட் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்கு அளிக்கக் கோரி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இரன்டு மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலைப் பெற உச்சநீதிமன்றம் முலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவையில் இந்தப் பிரச்சினை குறித்துப் பேசிய அவர் நீட் தேர்வின் காரணமாக ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ படிப்பு படிக்க முடியாத சூழ்நிலை உருவாகியிருப்பதாகக் குறிப்பிட்டார் இதுதொடர்பான மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெற மாநில அரசு மத்திய அரசுக்கு தீவிர அழுத்தம் தர வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் தமிழகத்தில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான முதற்கட்ட கலந்தாய்வு வரும் ஒன்றாம் தேதி தொடங்கவுள்ளது

தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசைப் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

இவர்களில் கோவைச் சேர்ந்த மாணவி கீர்த்தனா ரவி முதலிடத்தைப் பெற்றுள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு அன்பழகன் முதற்கட்ட கலந்தாய்வு முடிந்தபிறகு பொறியியல் கலந்தாய்வு தொடங்கும் என்றார் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்துவிடப்பட்டது தேனி மற்றும் மதுரை மாவட்ட ஆட்சியர்கள் அணையின் மதகுகளை இயக்கி தண்ணீரை திறந்துவிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பாரூர் பெரிய ஏரியிலிருந்து

மாவட்டச்செய்திகள் பராமரிப்பு பணிகள் காரணமாக பித்ரகுண்டா சென்னை சென்ட்ரல் இடையிலான பயணியர் ரயில் நாளை கவரப்பேட்டை ரயில் நிலையத்தில் நிற்காது என்றும் நாளை மறுநாள் இந்த ரயில் கும்மிடிப்பூண்டியில் இருந்து சுமார் இரண்டரை மணிநேரம் தாமதமாக புறப்பட்டு செல்லும் எனவும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சென்னை சென்ட்ரல் கும்மிடிபூண்டி மற்றும் சென்னை சென்ட்ரல் குலூர்பேட்டை இடையிலான மின்சார ரயில் சேவையும் பகுதி அளவுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தப்பட உள்ள புதிய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பெங்களுரு பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் இருந்து விருதாச்சலத்திற்கு கொண்டுவரப் பட்டுள்ளது